நரேந்திரமோடி நாளை திருப்பூர் வருகிறார் வாக்காளர்களுக்கு பல்வேறு சேவைகளை வழங்குவதற்கான திட்டத்தை தேர்தல் ஆணையம் தொடங்கியுள்ளது

ஜம்மு கஷ்மீரின் மூன்றாவது மண்டலமாக லடாக் உருவாக்கப்பட்டுள்ளது

சோபியா ஒப்பன் டென்னிஸ் போட்டியின் அரை இறதி ஆட்டத்தில் இந்தியாவின் ரோகன்

இனி விரிவான செய்திகள் பிரதமர் திரு நரேந்திரமோடி பல்வேறு திட்டப்பணிகளை தொடங்கி வைப்பதற்காக நாளை திருப்பூர் வருகிறார் அங்கு நடைபெறும் நிகழ்ச்சியில் அதிநவீன இ எஸ் ஐ மருத்துவமனைக்கான கட்டுமானப் பணிகளை அவர் தொடங்கி வைக்கிறார் இந்த நிகழ்ச்சியின்போது காணொலி காட்சி வாயிலாக திருச்சி விமான நிலையத்தின் ஒருங்கிணைந்த கட்டிடத்திற்கான கட்டுமானப் பணிகளையும் சென்னை விமான நிலையத்தின் நவீனமயமாக்கல் பணிகளையும் அவர் தொடங்கி வைக்கிறார் சென்னையில் கட்டப்பட்டுள்ள சாசுகளஸ் ஐ மமருத்துவமனையையும் எண்ணுர் துறைமுகத்தின் தானியங்கி முனையத்தையும் அவர் திறந்து வைக்கிறார் சென்னை டி எம் எஸ் வண்ணாரப்பேட்டை இடையே மெட்ரோ ரயில் போக்குவரத்தையும் திரு நரேந்திரமோடி காணொலி காட்சி வாயிலாக தொடங்கி வைக்கிறார் இதன் பின்னர் திருப்பூரில் நடைபெறும் பொதுக்கூட்டத்திலும் பிரதமர் கலந்து கொள்கிறார் இதனையொட்டி திருப்பூரில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் பலப்படுத்தப்பட்டுள்ளன வளர்ச்சிப் பணிகளுக்கு நிதி தடையாக இல்லை என்று பிரதம் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார் அருணாச்சல பிரதேசத்தின் இட்டா நகரில் பல்வேறு வளர்ச்சித் திட்டப் பணிகளுக்கு அடிக்கல் நாட்டி அவர் பேசினார் இந்த மாநிலத்தின் கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதில் முந்தைய அரசுகள் கவனம் செலுத்தவில்லை என்றும் அவர் குற்றம்சாட்டினார் மத்தியில் பிஜேபி தலைமையிலான அரசு பொறுப்பேற்ற பின்னா் வளா்ச்சித் திட்டப்பணிகளுக்கு உத்வேகம் அளிக்கப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார் இந்த நிகழ்ச்சியில் தூர்தர்ஷனின் புதிய சேவையை அவர் தொடங்கி வைத்தார் வடகிழக்கு மாநிலங்களுக்கான இரண்டாவது துர்தர்ஷன் அலைவரிசை என்பது இது குறிப்பிடத்தக்கது அருணாச்சல பிரதேசத்திற்கான திரைப்படம் மற்றும் தொலைக்காட்சி மையத்திள் நிரந்தர வளாகத்திற்கான கட்டுமானப் பணிகளையும் அவர் தொடங்கி வைத்தார்

மும்பை தாக்குதல் சம்பவத்திற்கு காரணமான ஹபீஸ் சையது லாகூரில் பேரணி நடத்தியதற்கு இந்தியா கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது பாகிஸ்தான் அரசு தீவிரவாதிகளுக்கு ஆதரவு அளித்து வருவது தொடர்வதையே இத உணர்த்தியிருப்பதாக இந்தியா கூறியுள்ளது தில்லியில் உள்ள இந்தியாவுக்கான பாகிஸ்தாள் தூதரரிடம் இந்தியாவின் கண்டனம் பதிவு செய்யப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் மும்பை தாக்குதல் சம்பவத்திற்கு காரணமான தீவிரவாதி பாகிஸ்தானில் சுதந்திரமாக செயல்பட்டு வருவது கண்டிக்கத்தக்கது என்றும் மத்திய அரசு கூறியுள்ளது மக்களவைத் தேர்தலையொட்டி வாக்காளர்களுக்கு பல்வேறு சேவைகள் வழங்குவதற்கான புதிய திட்டத்தை தேர்தல் ஆணையம் தொடங்கியுள்ளது வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்த்தல் திருத்தங்களை மேற்கொள்ளுதல் உள்ளிட்ட பணிகளை மேற்கொள்வதற்கு ஏதுவாக இந்த திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது இதன்படி இப்பணிகளை மாவட்டந்தோறும் சிறப்பு மையங்களும் தொடங்கப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது

உத்திரபிரதேசத்தில் நடைபெற்று வரும் கும்பமேளாவின் முக்கிய நிகழ்ச்சியான இறுதிக்கட்ட புனித நீராடல் நிகழ்ச்சி நாளை நடைபெறவுள்ளது இதனையொட்டி ப்ரயாக்ராஜில் விரிவான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன

அன்றையதினம் கும்பமேளா நிறைவடைகிறது

அம்மாநில ஆளுநர் திரு வால்ஜி டாண்டன் மத்திய வேளாண் அமைச்சர் திரு ராதா மோகன்சிங்கும் இணைந்து இதனை தொடங்கி வைக்கின்றனர்

மக்களவைத் தேர்தலோடு தமிழகத்தில் காலியாக உள்ள தொகுதிகளுக்கும் தேர்தல் நடத்த தயாராக உள்ளதாக மாநில தலைமை தேர்தல் அதிகாரி திரு சத்ப பிரதா சாஹூ கூறியுள்ளார் இன்று சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மின்னனு வாக்குப்பதிவு எந்திரங்களின் செயலாக்கம் குறித்து மாநிலம் முழுவதும் விழிப்புணர்வு பயிற்சி வழங்கப்பட உள்ளதாகத் தெரிவித்தார் முன்னதாக யாருக்கு வாக்களித்தோம் என்பதை அறிந்து கொள்ளும் வசதியுடன் கூடிய மின்னனு வாக்குப்பதிவு இயந்திரங்களை கொண்டு செல்லும் விழிப்புணர்வு வாகனங்களின் சேவையை கொடியசைத்து தொடங்கி வைத்தார் வாக்காளர்களுக்கு செயல்முறை விளக்கமும் இந்த வாகனங்களின் மூலம் வழங்கப்படும்

ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டி பாளையத்தில் மாநில அரசின் விலையில்லா வெள்ளாடு மற்றும் செம்மறி ஆடுகளை பயனாளிகளுக்கு வழங்கிய பின்னா் செய்தியாளா்களிடம் அவர் பேசினார் ஐந்து மற்றும் எட்டாம் வகுப்புகளுக்கு பொதுத் தேர்வு நடத்துவது குறித்து பரிசீலிக்கப்படும் என்றும் அவர் கூறினார் மகளிரின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்கு மாநில அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாகவும் திரு செங்கோட்டையன் தெரிவித்தாா் பால் உற்பத்தியாளா்களின் நலனுக்காக மரிநல அரசு பல்வேறு திட்ங்களை செயல்படுத்தி வருவதாக மின்துறை அமைச்சர் திரு தங்கமணி கூறியுள்ளார் நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் ஆவின் பாலகம் மற்றும் பால் விற்பனை அலுவலகத்தை இன்று திறந்து வைத்து அவர் பேசினார்

பொதுநல மனு சுட்ட சேவைகளுக்கான இந்தியாவின் பங்களிப்பு என்று குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் கூறியுள்ளார் நேற்று புதுதில்லியில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர் அஞ்சல் அட்டை மூலமாக பெறப்படும் மனுவினையும் உச்சநீதிமன்றம் விசாரணைக்கு எடுத்துக் கொள்வது பாராட்டுக்குரியது என்றா்

சிகிச்சை பெற்று வருபவர்களில் பலரது நிலைமை கவலைக்கிடமாக உள்ளதால் உயிரிழப்பு அதிகரிக்கக்கூடும் என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் ஜம்மு கஷ்மீரின் மூன்றாவது மண்டலமாக லடாக் உருவாக்கப்பட்டுள்ளது இதற்கான அறிவிக்கையை அம்மாநில அரசு நேற்று வெளியிட்டுள்ளது லடாக் பகுதி மக்களின் நீண்டகால கோரிக்கை இதன்மூலம் நிறைவேற்றப்பட்டிருப்பதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்

இதன் காரணமாக அந்த வழித்தடத்தில் செல்லும் ரயில்கள் மாற்றுப்பாதையில் இயக்கப்பட்டு வருகின்றனர் காவல் துறையினரும் தீவிர கண்காணிப்பு நடவடிக்கைளில் ஈடுபட்டுள்ளனர் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக மூன்று அமைச்சர்கள் கொண்ட குழுவை அம்மாநில அரசு ஏற்படுத்தியுள்ளது இதற்கிடையே இந்த போராட்டம் காரணமாக பொதுமக்கள் பாதிக்கப்படாமல் இருப்பதற்கு மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகள் தொடர்பாக அழிக்கை தாக்கல் செய்யுமாறு மாநில மனித உரிமை ஆணையம் அம்மாநில அரசுக்கு அறிவுறுத்தியுள்ளது ஜம்மு கஷ்மீரில் பனிச்சரிவில் சிக்கி ஏழு பேர் உயிரிழந்தனர் உயிரிழந்தவர்களில் மூன்று பேர் காவல்துறையினர் என்றும் இரண்டு பேர் தீயணைப்பு மீட்புப் படையினர் என்றும் அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன ஆப்கானிஸ்தானின் அதிபர் தேர்தலுக்குப் பின் ஒப்பந்தம் அந்நாட்டில் அமைதிக்கான ஏற்படுத்தப்படும் என்று அமெரிக்கா நம்பிக்கை தெரிவித்துள்ளது நேற்று வாஷிங்டனில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அமெிக்க தூதரக அதிகாரி திரு கலிஜத் இதனைத் தெரிவித்தார் ஆப்கானிஸ்தானிலிருந்து அமெரிக்க படைகளை முழுமையாக திரும்பப் பெறுவதற்கு கால நிர்ணயம் எதுவும் இறுதி செய்யப்படவில்லை என்று அவர் கூறினார்

மூன்று போட்டிகளைக் கொண்ட இந்த தொடரில் இரு அணிகளும் தலா ஒரு போட்டியில் வெற்றிபெற்று சம நிலையில் உள்ளன